நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு

செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார்

ஆசியகோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார்

வாரணாசி மாவட்டத்தின் கலாச்சார சிறப்புகள் பராமரித்து நவீன நகரமாக அது மாற்றப்படும் என்றார்

மாநிலங்களோடு வாரணாசியை இணைப்பதற்கான சாலைகள் பிர ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர்

வாரணாசி தற்போது எழில்மிகு தூய்மை நகரமாக உருவெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புரானிகாஷி பகுதிக்கான ஒருங்கிணைந்த மின்சார மேம்பாட்டு திட்டம் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் அடல் ஆய்வக மையம் போன்றவற்றையும் பிரதமர் திறந்து வைத்தார் இப்பல்கலைக்கழகத்தில் மண்டல கண் ஆராய்ச்சி மையத்திற்கும் பிரதமா் அடிக்கல் நாட்டினார்

நரேந்திரமோடியும் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் இணைந்து இந்திய பங்களாதேஷ் நட்புறவு குழாய் வழி பெட்ரோலிய திட்டத்தை காணொலி மூலம் இன்று துவக்கி வைக்க உள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவுகள் வலுப்படும் என்று பெட்ரோலிய அமைச்சர் திரு

வெங்கய்ய நாயுடு தமது மத்திய ஐரோப்பிய நாடுகள் பயணத்தின் இறுதிகட்டமாக மால்டாவிலிருந்து இன்று ருமேனியா புறப்படுகிறார் ருமேனிய அதிபர் பிரதமர் உள்ளிட்டோருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

இந்தியா ருமேனியா வர்த்தக அமைப்பின் கூட்டத்திலும் திரு

குடிநீர் சுகாதாரம் கழிவறை பிரிவுகளில் சிறப்பாக செயலாற்றிய பள்ளிகளுக்கு விருது வழங்குவதற்கான ஸ்வச் வித்யாலயா திட்டம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் நவீன் சின்ஹா கே

ஜோசப் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று கூட்டுறவு அங்காடியில் விற்பனை செய்யப்படும் காய்கறிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் விவசாயிகளுக்கு தேவையான உரங்களும் விதைகளும் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக காய்கறிகள் பெற்று கூட்டுறவு அங்காடிகளில் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் கிடைத்து வருவதாக கூறினார்

தங்கமணி தமிழகத்தின் மின் உற்பத்திக்கு கூடுதல் நிலக்கரி பெறுவதற்காக மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி மத்திய ரயில்வே நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மத்திய மின்துறை அமைச்சர் திரு

சிங் ஆகியோரை இன்று புதுதில்லியில் சந்தித்து கோரிக்கை விடுக்கிறார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தலைமையிலான போக்குவரத்து பிரதிநிதிக்குழுவினர் அந்நாட்டு போக்குவரத்து அமைப்பின் தலைவர் கன்னிங்டன்னை சந்தித்து போக்குவரத்து நுணுக்கங்கள் திரு

பேருந்துகளை இயக்குதல் நிர்வகித்தல் செயல்படுத்துதல் போன்ற நுணுக்கங்கள் குறித்து கேட்டறிந்த இக்குழுவினா் போக்குவரத்து ஆலோசகா் மைக் வெஸ்டனையும் சந்தித்து பேசினர் வாட்டர்லூவில் செயல்படும் மின்சார பேருந்து பணிமனையை பார்வையிட்ட அமைச்சர் அதன் தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் போக்குவரத்து தொடர்பான பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர்

உதயகுமார் இன்று வழங்கினார்

ஸ்டாலின் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக அரசை கண்டித்து திமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைமை வகித்து பேசிய திமுக தலைவர் திரு

க

ஊழல் புகார்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயர் போலீஸ் அதிகாரிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களில் சிக்கியிருப்பதாக குறை கூறினார் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அவர் இதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாக குறிப்பிட்டார் உலகவங்கி விதிமுறைகளை மீறி சர்வதேச ஒப்பந்தங்களை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் இதன்காரணமாக எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு உலகவங்கியின் நிதி கிடைக்காமல் போகும் திரு

தேனி மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் நிலப்பிரச்னை தீர்வாயத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் இன்று துவக்கிவைத்தார்

கிரிக்கெட் ஆசியகோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்றுமாலை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது